இன்றுபார்வையிட்டனர்

நிவாரணப் பணிகள் முழுமையாகநடபெறவில்லைஎன்றுதிமுககுற்றம் சாட்டியுள்ளது

சட்டமேதைபாரதரத்னாஅம்பேத்கரின் நினைவு தினம் இன்றுஅனுசரிக்கப்பட்டது

விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றுதொடரைக் கைப்பற்றியது இனிவிரிவானசெய்திகள் தமிழகத்தில் புயல் மற்றும் மழையினால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் மத்தியகுழுவினர் இன்றுஆய்வு மேற்கொண்டனர் உள்துறை இணைச் செயலர் திரு அஷுதோஷ் அக்ளிஹோத்ரிதலைமையிலான இந்தக் குழுவினர் இரண்டுகுழுக்களாகபிரிந்துசென்னை செங்கல்பட்டு திருவள்ளுர் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டபகுதிகளைபார்வையிட்டனர்

இதற்கிடையே மழைவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகதமிழகஅரசுகூறியுள்ளது மாநிலஅமைச்சர்கள் இப்பணியினைமேற்கொண்டுவருவதாகவும் தமிழகஅரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது பாதிக்கப்பட்டபகுதிகளில் நோய் தடுப்புப் பணிகளைமேற்கொள்வதற்காகநடமாடும் மருத்துவக் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுஉள்ளதாகமக்கள் நல்வாழ்வுத் துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

மழையினால் அதிகளவு பாதிப்புக்குள்ளானகடலூர் மாவட்டத்தில் நான்காவதுநாளாகமீட்புப் பணிகள் நடைபெற்றுவருவதாகஎமதுசெய்தியாளர் இளஞ்செழியன் தெரிவிக்கிறார் இந்தமாவட்டத்தில் நிவாரணமுகாம்களில் தங்கவைக்கப்பட்டுள்ளவர்களைதொழில் துறைஅமைச்சர் திருசம்பத் சந்தித்துஉதவிகளைவழங்கினார் மழைவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனைஆய்வு செய்யும் பணிநடைபெற்றுவருவதாகவும் மின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிகூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

மாநிலஅமைச்சர் திருபாண்டியராஜன் அண்ணாநகரில் இப்பணியிளைதொடங்கிவைத்தப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்நிலையில் மழைவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் இயந்திரம் அரசு முழுமையாககளமிறங்கவில்லைஎன்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் நிவாரணப் பணிகளுக்குமத்தியஅரசிடம் தமிழகஅரகஉரியநிதியினைவழங்க வலியுறுத்தினால் அதற்குதிமுகஉறுதுணையாக இருக்கும் என்றம் குறிப்பிட்டுள்ளார்

இதனையொட்டிநாடுமுழுவதும் பல்வேறுநிகழ்ச்சிகள் நடைபெற்றன நமதுஅரசியல் சாசனத்தைவடிவளமத்தஅம்பேத்கர் ஒட்டுமொத்தநாட்டின் வளர்ச்சிக்காகஆற்றியபங்குமகத்தானதுஎன்றுகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் சென்னைஆளுநர் மாளிகையில் நடைபெற்றநிகழ்ச்சியில் குடியரசுத் துறைத் தலைவர் திருவெங்கப்யாநாயுடு மற்றும் தமிழகஆளுநர் திருபள்வாரிலால் புரோஹித் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்குமலர் துாவிமரியாதைசெலுத்தினர் அம்பேத்கர் கண்டகனவினைநனவாக்கஅனைவரும் பாடுபடுவோம் என்று இந்நாளில் உறுதியேற்போம் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் தீண்டாமைஒழியஅரும்பாடுபட்டவர் என்றும் சமூகநீதி புரட்சியாளர் என்றும் முதலமைச்சர் திருடப்பாடிபழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுதலைசிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருதொல் திருமாவளவன் மற்றும் பல்வேறுகட்சித் தலைவர்களும் அம்பேத்கருக்கு புகழஞ்சலிசெலுத்தினர்

இன்றுதர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் வளைகுடாபகுதியில் மன்னார் காற்றழுத்ததாழ்வுப் பகுதிதொடர்ந்துஅதே இடத்தில் நிலைகொண்டுள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது இகன் காரணமாக இன்றம் நாளையும் ராமநாதபுரம் தாத்துக்குடி

சிட்ளியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியாமுதலில் பந்துவீசதீர்மாளித்தது